தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் ஜப்பான் நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் இந்தியாவில் தொழில் தொடங்க நிலவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் டோக்கியோவில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் தொழில் தொடங்க உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் ஜப்பான் நாட்டு பிரதமர் திரு ஷின்சோ அபேயுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளுக்கும் இடையே அதிவிரைவு ரயில் கடற்படை ஒத்துழைப்பு உள்ளிட்ட ஆறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீதான ஒப்பந்தப் புள்ளி முறைகேடு புகாரை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது நெடுஞ்சாலைத் துறையில் ஒப்பந்தப்புள்ளி வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் புகார் குறித்து விசாரணை நடத்த சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து மாநில லஞ்ச ஒழிப்புத் துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனுவுக்கு பதிலளிக்க திமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பஉத்தரவிட்டது ஏழை எளிய மக்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் குறித்து அனைத்து தரப்பினரும் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் தனியார் மருத்துவமனையில் நவீன சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் குறித்து மாநிலத்தில் பெரும்பாலானோருக்கு தெரியவில்லை என்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுகுறித்து மக்களிடம் விளக்கி கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மக்கள் மருத்துவ சிகிச்சைக்கு செலவு செய்துவிட்டு வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காகவே ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் மேவ்பட்டி கிராமத்தில் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக இதனை பிரதமர் அறிவித்துள்ளதாக கூறினார்

நாடு முழுவதும் அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒன்றரை லட்சம் நலவாழ்வு மையங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் மருத்துவமனைகளில் தாய்சேய் இறப்பு விகிதம் நாட்டிலேயே தமிழகத்தில் மிகவும் குறைவாக உள்ளதாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் தமிழக அரசின் சிறுசேமிப்பு துறையும் மத்திய அரசின் அஞ்சலக துறையும் இணைந்து செயல்படுத்தும் அஞ்சலக சிறசேமிப்பு திட்டங்களில் மக்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சேமிப்பின் அவசியத்தை எடுத்துரைத்து சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் ஆகியோர் கலந்தகொள்ள இருப்பதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

ஐகார்தாவில் இருந்து பங்கால் பினாங்க் என்னும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த விமானம் புறப்பட்ட சற்று நேரத்திலேயே விமான நிலைய ரேடார் சாதனத்தில் இருந்து மறைந்தது விமானம் விழுந்த இடத்தில் கப்பல்கள் தேடும் பணியில் ஈடுபட்டு சிதறி கிடந்த பல்வேறு பொருட்களை கண்டெடுக்கப்பட்டன

வங்கக் கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் வளி மண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாகவும் அடுத்த இரண்டு நாட்களில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்ட கிராமப் பெண்களின் பொருளாதாரம் மேம்பட கால்நடை பராமரிப்புத் துறை மூலம் ஊரக பழக்கடை கோழி வளர்ப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் கேட்டுக்கொண்டுள்ளார்

தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா அம்பட்டி ராயுடு ஆகியோர் அதிரடியாக விளையாடி சதம் அடித்தனர்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் ஜாம்ஷெட்பூர் அணி இன்றிரவு ஏழரை மணிக்கு கேரள அணியை எதிர்கொள்கிறது